சுகாதாரத் துறை அலுவலர்களை துணைநிலை ஆளுநர் கண்டித்ததை எதிர்த்து புதுச்சேரியில் மருத்துவப் பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர் சட்டமன்றத்திலும் உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்தனர் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று திமுக அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்

இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் சார்பாக நாளை நடைபெற உள்ள இந்திய யோசனைகள் திட்ட உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றுகிறார்

சிறப்பான எதிர்காலத்தைக் கட்டமைப்போம் என்பதே இந்த உச்சி மாநாட்டின் கருப்பொருளாகும் இந்த மாநாட்டில் இந்திய வர்த்தக உயர்நிலைக் குழுவினரும் அமெரிக்காவின் வர்த்தகக் குழுவினரும் பங்கேற்கின்றனர் இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு ஒத்துழைப்பு கோவிட்டுக்கு பிந்தைய சூழலில் ஒத்துழைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி தாண்டன் இன்று காலை காலமானார்

நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த அவர் உத்தரபிரதேச மாநில அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் அவரது மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவரது இறுதி சடங்குகள் லக்னோவில் இன்று மாலை நடைபெற்றன உத்தரபிரதேச மாநில ஆளுநர் திருமதி ஆனந்தி பென் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர்

இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஜிஎஸ்டி இரண்டாம் திருத்த சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அப்போது முதல்வர் திரு

எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவை அனைவரும் ஏற்று கொள்ள வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து சபாநயாகர் திரு சிவக்கொழுந்து குரல் வாக்கெடுப்பு மூலம் இச்சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றினார் நிலுவை தொகைகள் தீர்வு செய்தல் சட்ட முன்வரைவு புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இது தொடர்பாக புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று உரை நிகழ்த்திய முதல் அமைச்சர் திரு

நாராயணசாமி புதுச்சேரி அரசு ஜிஎஸ்டிக்கு முன்பு விற்பனை வரி வாட் உள்ளிட்ட வரிகள் மூலம் வரி விதித்து வந்தது

எனவே வரியைக் குறைக்கத் திட்டமிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளோம் என்றார்

இதையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் இச்சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது

வெளிநாட்டில் இருந்து திருச்சி வழியாக காரைக்கால் வந்த ஒருவருக்கு எடுக்கப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் காரைக்கால் பொது மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப் பட்டுள்ளார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று காரைக்காலை சேர்ந்த மறைந்த முன்னாள் அதிமுக எம் எல் ஏ

செல்வராஜ் மன்னர்மன்னன் முன்னாள் துணை நிலை ஆளுநர் எம்

தமிழக திமுக எம் எல் ஏ

அன்பழகன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் பற்றிய இரங்கல் குறிப்புகளை சபாநாயகர் திரு

பி சிவக்கொழுந்து வாசித்தார்

புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி சுகாதாரத்துறை அலுவலக்தில் ஆய்வு மேற்கொண்ட போது அங்கிருந்த மருத்துவ அதிகாரிகளை கண்டித்த சம்பவம் தொடர்பாக இன்று புதுச்சேரியில் அரசு மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பிரச்சினை குறித்து புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று விவாதிக்கப்பட்டது பல்வேறு உறுப்பினர்களும் இப்பிரச்சினை குறித்து கண்டனம் தெரிவித்தனர் இவ்விவாதத்தில் பேசிய முதலமைச்சர் திரு நாராயணசாமி விதி மீறி செயல்படுவது குறித்து பலமுறை ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார் அதிகாரிகள் சரியாக செயல்படாவிட்டால் நடவடிக்கை எடுக்கலாம் அவர்களை மக்கள் மத்தியில் மோசமாக பேசுவது தவறானது ஆளுநரின் இந்த செயல்பாடு இந்த அரசுக்கு தவறான பெயரை உருவாக்கும் தனது அதிகார எல்லையை ஆளுனர் கிரண்பேடி தாண்டி செல்கிறார் என்றார் மோசமான வார்த்தைகளை ஆளுநர் பயன்படுத்தியதற்காக சுகாதாரத் துறையினர் நேற்று கருப்பு பட்டை அணிந்து போராட்டம் நடத்தினர் என்றும் இன்று இரண்டு மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தியுள்ளனர் என்றும் கூறிய திரு நாராயணசாமி அரசு அவர்களுடன் துணை நிற்கும் என்றார் விவாதத்தின் இறுதியில் சபாநாயகர் திரு

பி சிவக்கொழுந்து பேசுகையில் மருத்துவர்கள் மனதை புண்படும்படி ஆளுனர் கூறியிருப்பது வருத்தம் அளிக்கிறது என்றும் ஆளுநர் தாங்கள் கூறிய வார்த்தையைத் திரும்ப பெற்று வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட டாக்டர் கலைஞர் கருணாநிதி காலை சிற்றுண்டி மற்றும் ஊட்டச்சத்து திட்டம் குறித்து அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் திரு அன்பழகன் இன்று ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பினார்

எனவே சிற்றுண்டி திட்டம் ராஜீவ்காந்தி பெயரில் உள்ளதா கலைஞர் கருணாநிதி பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ளதா என்பதை முதல்வர் தெளிவுப்படுத்த வேண்டும் என்றார் இதற்கு பதில் அளித்த முதல் அமைச்சர் திரு

நாராயணசாமி இது அரசியல் செய்யும் இடமில்லை என்றார் இதையடுத்து திரு அன்பழகன் முதலமைச்சர் பதவியை பயன்படுத்தி அரசியல் நடத்தும் காங்கிரஸ் அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்கின்றோம் என்று கூறி வெளியேறினார் அவரைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் திரு அசனா திரு பாஸ்கர் திரு வையாபுரி மணிகண்டன் ஆகிய நான்கு பேரும் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று ஆளும் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள தி மு க உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர் இன்று அவை நடவடிக்கைகளின் போது திமுக உறுப்பினர் திரு சிவா எழுந்து நாங்கள் மறைந்த தலைவர் கருணாநிதிக்கு சிலை வைக்க கோரிக்கை வைக்கவில்லை நீங்களேதான் அறிவித்து குழுவும் அமைத்தீர்கள் ஆனால் இதுவரை ஒரு முறைக்கூட கூட்டப்படவில்லை என்றார் அதேபோல் சாலைக்கு பெயர் அறிவித்ததும் நடைமுறையாகவில்லை என்றும் இப்போதும் காலை உணவு திட்டத்துக்கும் பெயர் வைக்க நாங்கள் கேட்கவில்லை என்றும் கூறினார்

இதனையடுத்து அவரது தலைமையில் திமுக உறுப்பினர்கள் திருமதி கீதா ஆனந்தன் திரு வெங்கடேசன் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரமடைந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அஸ்ஸாம் மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓடும் ஆறுகள் அனைத்தும் அபாய கட்டத்தைத் தாண்டி ஓடிக் கொண்டிருக்கின்றன

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் சார்பாக நாளை நடைபெற உள்ள இந்திய யோசனைகள் திட்ட உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றுகிறார் சுகாதாரத் துறை அலுவலர்களை துணைநிலை ஆளுநர் கண்டித்ததை எதிர்த்து புதுச்சேரியில் மருத்துவப் பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர் சட்டமன்றத்திலும் உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்தனர் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று திமுக அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்